கற்றுசூழல் மற்றும் மனநலனுக்கு உகந்த பொம்மைகளை தயாரிக்க உற்பத்தியாளர்கள் முன்வர வேண்டும் என்று பிரதமர் திரு

தமிழக சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான இறுதி துணை மதிப்பீடுகளை துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் இன்று தாக்கல் செய்தார்

இந்திய நாட்டில் தயாரிக்கப்படும் பெரும்பாலான பொம்மைகள் இயற்கை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுவதாகவும் அவற்றில் பயன்படுத்தும் வண்ணங்கள் பாதுகாப்பானது என்றும் குறிப்பிட்டார் நாட்டிலுள்ள பொம்மை உற்பத்தியாளர்கள் சுற்றுசூழல் மற்றும் மனநலனுக்கு உகந்த பொம்மைகளை தயாரிக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் பொம்மைகள் தயாரிப்பதை பிளாஸ்டிக் தவிர்த்து மறுசுழற்சி அடிப்படையிலான பொருட்களை கொண்டு பொம்மைகளை உருவாக்க அவர் வலியுறுத்தினார் பொம்மைக் கண்காட்சி வர்த்தகத்திற்கு மட்டுமல்லாமல் விளையாட்டை ஊக்குவிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ள அவர் நம் நாட்டில் உருவான சதுரங்க விளையாட்டு உலக அளவில் பிரபலமடைந்திருப்பது குறித்து அவர் பெருமிதம் வெளியிட்டார் பொம்மை தொழிலில் மாபெரும் சக்தி மறைந்திருப்பதாக பிரதமர் எடுத்துரைத்தார் உள்நாட்டு பொம்மைகள் குழந்தைகளிடையே ஒற்றுமையை வலுப்படுத்துவதோடு அறிவியல் கோட்பாடுகளையும் உணர்த்துவதாக குறிப்பிட்டார் பெற்றோர்கள் குழந்தைகளுடன் பொம்மை விளையாட்டை விளையாட அறிவுறுத்திய பிரதமர் இதன்மூலம் குழந்தைகளின் கற்பித்தல் திறன் அதிகரிக்கும் என்றார் இந்நிகழ்ச்சியின் போது பிரதமர் கர்நாடக மாநிலம் சென்னப்பட்னா ஜெய்ப்பூர் மற்றும் ராஜஸ்தான் மாநில பொம்மை தயாரிப்பாளர்களுடன் கலந்துரையாடினார் பொம்மை தயாரிப்பாளர்கள் மின்னனு சந்தைகள் மூலம் தங்களது பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் உலக சந்தைக்கு முன்னெடுத்து செல்ல முடியும் என்று கூறினார் கோவிட் சூழலில் முகக்கவசம் அணிவது மற்றும் கை கழுவுவதன் அவசியத்தை வலியுறுத்தும் பொம்மைகளை தயாரிப்பதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இராணி கலந்து கொண்டார்

பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்

கோவிட் பெருந்தொற்று காலத்தில் அரசின் வருவாய் குறைந்து விட்டதாகவும் மக்கள் நலத்திட்டங்களுக்கும் கல்வி மேலாண்மை சுகாதார துறை உள்ளிட்ட துறைகளின் மூலதன செலவினங்களுக்கும் தேவைப்படும் நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டியிருந்ததால் கடன் சுமை அதிகரித்ததாக குறிப்பிட்டார் அரசு கடனை திருப்பி செலுத்த திறன் இருந்தால் மட்டுமே நிதி நிறுவனங்கள் கடன் வழங்க முன்வரும் என்றும் விவரித்தார் கேரளம் மேற்கு வங்கம் ஆந்திரம் போன்ற பிற மாநிலங்களை ஒப்பிடும் போது தமிழகத்தின் கடன் சுமை குறைவானது என்றும் அவர் கூறினார்

தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் முக்கிய செலவினங்களை குறிப்பிடுவது உகந்ததாக இருக்காது என்று கூறிய துணை முதலமைச்சர் எனவே புதிய அறிவிப்புகளும் செலவினங்களும் துணை மதிப்பீட்டில் சேர்க்க்பபடவில்லை என்றார்

பழனிசாமி ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள நிலையில் அக்கட்சி வேட்பாளர்களின் விருப்ப மனு பெறும் பணிகளும் மும்முரம் அடைந்துள்ளது தொகுதி பங்கீடு தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த கட்சியின் பொருளாளா திரு

ராகுல்காந்தி தேர்தல் பிரச்சாரத்திற்காக இன்று தூத்துக்குடி வந்தடைந்தார் கோவங்காடு ஆழ்வார் திருநகரி சாத்தான்குளத்தில் வாக்குகள் திரட்டும் அவர் நாங்குநேரியில் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்கிறார்

அனைத்து துறை அரசு அதிகாரிகளும் தேர்தல் பணியில் ஈடுபட வேண்டும் என மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு

அஜய் பல்லா இதனிடையே மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் கோவிட் தொற்றிலிருந்து முழுமையாக மீண்டு வரும் வகையில் உரிய கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை மேற்கொள்ள மத்திய உள்துறை செயலர் திரு